சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது

காஷ்மீர் விவகாரத்தில் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் செய்வதை இந்தியா ஏற்றக்கொள்ளாது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

ஜப்பான் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி

சிந்து பிரணாய் ஆகியோர் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தன முன்னதாக இம்மசோதா மீது நடைபெற்ற வாக்கெடுப்பில் எதிர்க்கட்சிகள் தரப்பில் கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்டன பயங்கரவாத செயல்களில் நேரடியாக ஈடுபடுபவரையோ அல்லது அதுதொடர்பான நடவடிக்கைகளில் பங்கேற்பவரையோ அல்லது மறைமுகமாக தீவிரவாதிகளுக்கு உதவி செய்பவரையோ தீவிரவாதி என அரசு அறிவிப்பதற்கு இந்த புதிய சுட்டத்திருத்த மசோதா அதிகாரம் அளிக்கிறது சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பாக சொத்துக்களை முடக்குவதற்கும் பறிமுதல் செய்வதற்கும் தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைமை இயக்குனருக்கு அதிகாரம் வழங்கவும் இம்மசோதா வகை செய்கிறது முன்னதாக இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு கடுமையான சட்டங்கள் தேவைபடுவதாக குறிப்பிட்டாா் இந்த மசோதாவை முறைகேடாக பயன்படுத்த முடியாது என்றும் அமைச்ச் விளக்கம் அளித்தாா் பயங்கரவாதத்தை எதிா்த்து போரிடுவதில் கட்சி பேதத்திற்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டார் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்பவர்களை தீவிரவாதிகளாகவே கருத வேண்டும் என்று அவர் கூறினார் அமைச்சின் பதிலுரைக்கு பின் பேசிய காங்கிரஸ் அவை தலைவர் திரு ஆதீர் ரஞ்சன் சவுத்ரி இம்மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்

பகுஜன் சமாஜ் கட்சியின் திரு தினேஷ் இந்த சட்டத்தின்படி சாதாரண மக்களை விசாரணைக்கு அனுமதிக்காமல் சிறை வைக்க முடியும் என்றும் இதனைத் தடுக்க திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் வலிபுறுத்தினாா் திரிணாமூல் காங்கிரசின் திரு

இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமயில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் ஆதார் சுட்டத்திருத்த மசோதாவிற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்

முன்னாள் பிரதமர்களுக்கான அருங்காட்சியம் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புத்தில்லியில் முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இதுகுறித்து முன்னாள் பிரதமர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தாம் அழைப்பு விடுத்து விவாதிக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

வருமான வரி தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரி ஏய்ப்பு செய்பவர்களை தடுக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் வருமான வரி தொடர்பான இதழ் ஒன்றையும் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார் இந்நாளைபொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நாமக்கல்லில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பணி இடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தலை தடுக்க சுட்டரீதியிலான அணுகுமுறைகளை பரிந்துரைப்பதற்கான அமைச்சர்கள் குழுவை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திருமதி நிர்மலா சீத்தாராமன் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி எம்மிருதி இராணி ஆகியோர் இந்த குழுவில் உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் இந்த அமைச்சர்கள் குழு பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களைத் தடுப்பதற்கான வழிமுறைகள் இதனை எதிர்கொள்வதற்கான சட்டரீதியிலான மற்றும் நிறுவன ரீதியிலான அமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரைக்க உள்ளது காஷ்மீர் விவகாரத்தில் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் சிம்லா ஒப்பந்தத்திற்கு எதிரானது என்றும் இதனை இந்தியா ஏற்றுக்கொள்ளாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த அறிக்கையில் கடந்த மாதம் பிரதம் திரு நரேந்திரமோடி ஒசாக்காவில் அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்ட் டிரம்பை சந்தித்த போது காஷ்மீர் விவகாரம் குறித்து பேசவில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்ஷங்கர் கூறியதை சுட்டிக்காட்டினார் இந்த சந்திப்பின் போது திரு ஜெய்ஷங்கர் உடனிருந்ததாகவும் அவர் கூறினார் அவரது விளக்கத்தை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சியினர் பிரதமர் திரு நரேந்திரமோடி அவைக்கு வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என அவையின் மையப்பகுதிக்கு சென்று கோஷமிட்டனர் காங்கிரஸ் திமுக திரிணாமூல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பாதகாப்புத்தறை அமைச்சா் அறிக்கை அளிக்கும் முன்னரே வெளிநடப்பில் ஈடுபட்டன

இந்த பட்டியலில் சுவிட்சா்லாந்து முதலிடம் வகிக்கிறது புத்தில்லியில் இன்று நடைபெற்ற நிஷழ்ச்சியில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்த பட்டியலை வெளியிட்டார் சந்திரயான் இரண்டின் சுற்று வட்டப்பாதையை அதிகரிக்கும் பணி இன்று வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது இதபோன்ற அடுத்த பணி நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இவ்வாறு படிப்படியாக அதன் சுற்றுப்பாதையின் தூரத்தை உயர்த்தி பூமியின் இருப்பில் இருந்து நகர்த்தி வெளியேற்றவும் நிலவின் திசைநோக்கி அதனை பயனிக்க வைக்கவும் மேலும் நான்கு முறை இவ்வாறு சந்திரயானில் உள்ள இன்ஜின் எரிபொருளை அவர்கள் இயக்க உள்ளார்கள்

கர்நாடகாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக பிஜேபி நாடாளுமன்ற குழு இறுதி முடிவெடுக்கும் என்று அம்மாநில பி

தலைவர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார் பெங்களுருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் ஆளுநரை சந்திப்பதற்கு பிஜேபி தேசிய தலைவர் குழுவின் உத்தரவுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்தார் அக்கட்சியின் சுட்டமன்ற உறுப்பினர் திரு மதுகவாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேசிய தலைவர்கள் அனுமதி அளித்த பின்னரே பி ஜேபி சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார்

பிரகலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கள்நாடக மாநில பிஜேபிக்கு தேவையான வழிகாட்டுதல்களை தேசிய தலைமை முறைப்படி தெரிவிக்கும் என்றும் கூறினார் தேசிய வரைவுக் கல்விக் கொள்கையை அரசியல் ஆக்க வேண்டாம் என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளிநாடுகளுக்கு சவால் விடும் வகையில் இந்த வரைவு கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார் தேவையான ரயில் திட்டங்களை கொண்டுவருவதற்கு உரிய நடவடிக்கைகள் தமிழகத்திற்கு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் மோட்டார் வாகன சட்டத்திருத்தம் மாநில உரிமைகளை பாதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார் சாலை விபத்துகளை தடுக்கும் நோக்கில் தான் இது கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறினார் ஜப்பான் ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் பிரனாய் காலிறதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்